அண்மையில் நாடாளுமன்றத்தில் அது தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் கூறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்ட உறுதிபூண்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது

மத்திய அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் வெள்ள நிலைமை மேம்பட்டுள்ளது

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இஸ்லாமாபாதில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போட்டியை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு வலியுறுத்தப்போவதில்லை என இந்திய டென்னிஸ் சங்கம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் நல்ல நிர்வாகத்தை வழங்கவுமே அண்மையில் நாடாளுமன்றத்தில் அது தொடர்பாள சுட்டம் நிறைவேற்றப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் கூறியுள்ளார் அரசு முறை பயணமாக சீனா சென்றுள்ள அவர் பீஜிங்கில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ யை சந்தித்து பேசினார் இந்தியா மேற்கொண்டு நடவடிக்கை முற்றிலும் நாட்டின் உள் விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கையால சீனாவுடனான எல்லையில் எந்த தாக்கமும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின்போது இருநாட்டு மக்களுக்கும் இடையேயான நேரடி தொடர்ளப அதிகரிக்கும் வகையில் நூறு நிகழ்ச்சிகள் மற்றும் செயல் திட்டங்களை மேற்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை விரிவுப்படுத்துவது தொடர்பாக சீனா சில ஆலோசனைகளை தெரிவித்திருப்பதாகவும் அதை இந்தியா வரவேற்பதாகவும் அமைச்சர் திரு ஜெயசங்கர் கூறினார் இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாரம்பரிய மருத்துவம் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அதிபர் திரு இந்தியாவில் சுற்றப்பயணம் மேற்கொள்வது ச்ள குறித்த விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார்

முன்னதாக அவர் நேற்று அந்நாட்டு துணை அதிபர் திரு வாங் கிஷானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின்போது பரஸ்பரம் இரு நாடுகளும் நட்புறவு மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஜம்மு கஷ்மீரில் பக்ரீத் பண்டிகை நேற்று அமைதியாக கொண்டாடப்பட்டது மக்கள் மசூதிகளில் திரளாக கலந்துகொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் பந்திபோரா பாரமுல்வா குப்வாரா குல்கான் புல்வாமா உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏராளமான இடங்களில் தொழுகைகள் நடைபெற்றள ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ள இடங்களில் மட்டும் சில கட்டுபாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன ஜம்மு பகுதியில் திரளான மக்கள் தொழுகையில் ஈடுபட்டனா் ஒரிரு இடங்களில் மட்டும் சிறிய போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் கல்வீச்சில் ஈடுபட்ட சிலரை காவல்துறையினர் கலைத்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு கஷ்மீரில் கடந்த வாரம் முதல் அமலில் இருந்த கட்டுப்பாடுகள் சனிக்கிழமை பெருமளவு தளர்த்தப்பட்டது ஜம்மு கஷ்மீரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட காவல்தறை உறுதிபூண்டுள்ளதாக காவல்துறை ஜம்மு கஷ்மீர் காவல்துறை ஐஜி திரு எஸ் பி பானி கூறியுள்ளார் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஷ்மீர் முழுவதும் பல்வேறு மசூதிகளில் பக்ரீத் தொழுகை நேற்று அமைதியாக நடைபெற்றதாக அவர் கூறினார் சில பொய்யான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதாகவும் அவற்றை பொதுமக்கள் நம்பவேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சில இடங்களில் மட்டும் சிறிய சும்பவங்கள் நடைபெற்றதாகவும் அவற்றை காவல்துறையினர் திறமையாக கையாண்டு அமைதியை நிலைநாட்டியதாகவும் அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் முதன்மை செயலாளர் திரு ரோஹித் கன்சாலும் வதந்திகளை மறுத்துள்ளார் சில இடங்களில் தப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை அவர் மறுத்தாா் பொதுமக்கள் மற்றும் மௌலிகளுடன் மாவட்ட நிர்வாகங்கள் கலந்துரையாடி அவர்களிடையே புரிதலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாக அமைதி நிலவி வருகிறது என்றும் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஜம்மு கஷ்மீருக்கு நேரில் பயணம் செய்து அங்கு நிலைமையை பார்வையிட்டபின் கருத்து தெரிவிக்கவேண்டும் என கஷ்மீர் ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் கூறியுள்ளார் தூர்தர்ஷனுக்கு அவர் அளித்த பேட்டியில் கடந்த ஒரு வாரகாலமாக ஜம்மு கஷ்மீரில் அமைதி நிலவி வருகிறது என்றும் வன்முறை சம்பவங்களில் ஒருவர்கூட காயமடையவில்லை என்று கூறினாா் ஜம்மு கஷ்மீரில் நிலைமை இயல்பாக இல்லை என்று சில மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளில் உண்மையில்லை என்றும் அவர் கூறினார்

நிலைமை அமைதியாக உள்ளபோதும் தொலை தொடர்பு கட்டுப்பாடுகள் மேலும் சில நாட்கள் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக கஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் பதற்றத்தை தாண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும் என்பதால் தொலைத்தொடர்பு கட்டுப்பாடுகள் தற்போது நீடிப்பதாக ஆளுநர் கூறினார்

இந்துரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சுட்டப்பிரிவு நீக்கப்பட்டதன்மூலம் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் அங்குள்ள மக்களை சென்றடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த சட்டப்பிரிவு பாகிஸ்தான் ஆதரவிலான தீவிரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் மட்டுமே ஊக்குவித்ததாக அவர் கூறினார் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு கல்வி உரிமைச்சுட்டம் மகளிருக்கான உரிமை போன்ற பல்வேறு சட்டத்தின் பயன்கள் ஜம்மு கஷ்மீர் மக்களுக்கு இனி கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

வேலூரை அடுத்து அரியூரில் சித்தா மற்றம் ஆயூர்வேத கல்லூரியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்திய வழி மருத்துவமுறைகள் மிகவும் தொன்மையானவை என்றார் நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்போது சித்தா ஆயுர்வேதா உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகக் குறிப்பிட்ட அமைச்சா் அதற்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் இந்திய மருத்துல முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேலும் பல ஆய்வு நிறுவனங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியில் வெள்ள நிலைமை சீரடைந்து வருகிறது சாங்லி மற்றம் கோலாப்பூர் மாவட்டங்களில் கடும் வெள்ளத்திற்கு காரணமாக அமைந்த ஆறுகளில் தற்போது நீர்மட்டம் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் அப்பகுதிகளில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

நேற்று கேரளாவின் பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையத் தொடங்கியதை அடுத்து மீட்பு மற்றம் நிவாரண பணிகள் மேலும் விரைவுப்படுத்தப்பட்டுள்ளன கர்நாடகாவில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

ஒரளவு சேதடைந்த வீடுகளை சீரமைக்க அதன் உரிமையாளர்களுக்கு ஒரு வட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே கோவாவின் பல பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு களமளழ பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்குவது விண்வெளி விஞ்ஞாளி விக்ரம் சாராபாய்க்கு இந்தியா செலுத்தும் உண்மையான மரியாதையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விகரம் சாராபாயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அகமதாபாத் இஸ்ரோ மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொவி காட்சி மூலம் உரையாற்றிய அவர்இதனை தெரிவித்தார் இந்தியா அறிவியில் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் வலுவான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதற்கு விக்ரம் சாராபாயின் பணிகளும் முக்கிய காரணம் என்று கூறினார் மல்யுத்த வீராங்கனையும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவருமான ப்பிதா போகத் மற்றும் அவரது தந்தை திரு மகாவீர் சிங் போகத் ஆகியோர் நேற்று பிஜேபியில் இணைந்தனர் புதுதில்லியில் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தலைமையில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது ஹாங்காங்கில் நேற்று போராட்டங்கள் தீவிரமடைந்ததையடுத்து ஹாங்காங் விமானநிலையத்தில் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் விமானநிலையம் நோக்கி பேரணியாக சென்றனர் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இஸ்லாமாபாதில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போட்டியை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு கோரப்பபோவதில்லை என இந்திய டென்னிஸ் சங்கம் தெரிவித்துள்ளது

இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ டேவிஸ் கோப்பை இருதரப்பு விவகாரம் அல்ல என்றும் இது சாவதேச டெள்ளிஸ் விளையாட்டு அமைப்பால் நடத்தப்படும் போட்டி என்றும் தெரிவித்தாா் எஃப் ஐ எம் உலக கோப்பை மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் இந்தியாவின் ஐஸ்வர்யா பிஸ்சே பட்டம் வென்றாா் ஹங்கேரியின் வர்த்தலோட்டா நகரில் நடைபெற்ற மகளிர் இறுதி குற்று போட்டியில் அவர்